நரேந்திர மோடி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடைசிக் கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அணுமின்சாரத்தின் நன்மைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு வேண்டுமென பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் மேம்பட டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர்

க

ஹரியானா மற்றும் மஹாராஷ்டிரா சட்டமன்றத் தேர்தலில் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடையும் நிலையில் அரசியல் கட்சிகள் கடைசிக் கட்ட பிரச்சாராத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன ஹரியானா வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஹனா என்ற இடத்தில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் காங்கிரஸ் கட்சியின் ஊழல் மற்றும் வேண்டியவர்களுக்கு சலுகை அளிக்கும் கலாச்சாரத்தை எம் எல் கட்டார் அரசு ஒழித்திருப்பதாகவும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் ராணுவ வீரர்கள் உட்பட அனைத்து மக்களின் நலன்களையும் பாதுகாக்க பிஜேபி அதிகபட்ச முயற்சிகளை எடுத்திருப்பதாகவும் கூறினார்

பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ஹரியானா மாநிலம் ஐஜ்ஜா ரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மஹேந்திரகார் பகுதியில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் மஹாராஷ்டிர மாநிலத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று காட்ச்சிரோலி சந்தர்பூர் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மும்பை யிலும் தேர்தல் பிரச்சாரப் பேரணியில் பங்கேற்கிறார் அணு மின்சாரத்தால் உடல் நலத்திற்குக் கேடு என்பது போன்ற தவறான கருத்துக்களைப் போக்கும் வகையில் மக்களிடையே விழிப்புணர்வை மேம்படுத்தத் தேவை இருப்பதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்

அனு மின்சாரத்திற்கு உற்பத்தி செலவு மிகக் குறைவு என்றும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்த அணுசக்தியை பல்வேறு விதங்களில் பயன்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் அணுமின்சாரத் துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் பட்ஜெட் ஒதுக்கீடு உட்பட பல்வேறு முன்முயற்சிகளை அரசு எடுத்துவருவதாகவும் அவர் கூறினார்

க ஸ்டாலின் தெரிவித்த குற்றச்சாட்டை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி மறுத்துள்ளார்

பிரச்சனை குறித்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநலன் ஒன்றின் அடிப்படையில் தற்போது ஊழல்தடுப்புப் பிரிவு மூலம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் யாருடைய உத்தரவின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதற்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லாமல் போனாலும் அதிகாரிகள் பதில் சொல்லித்தான் ஆகவேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பொய்களைத் திரும்பத் திரும்பச் சொல்வதால் உண்மையாகி விடாது என்பதால் எம்எல்ஏ க்கள் மற்றும் அரசியல்வாதிகள் மக்களுக்கு உண்மைகளை மட்டுமே எடுத்துச்சொல்ல வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தினார் புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்றத் தொகுதியில் நேற்று திமுக தலைவர் திரு

க

நாராயணசாமி கூறியுள்ளார்

க ஸ்டாலின் சென்ற இடங்களில் எல்லாம் மக்கள் திரண்டு வந்து வரவேற்றதாகவும் காங்கிரஸ் திமுக அரசின் வளர்ச்சித் திட்டங்களை திரு ஸ்டாலின் தெளிவான முறையில் மக்களுக்குச் சுட்டிக் காட்டியதாகவும் கூறினார் புதுவையில் உள்ள அஇஅதிமுக வினருக்கு ஜெயலலிதா மீது கொஞ்சமேனும் விசுவாசம் இருந்தால் ஜெயலலிதா வால் துரோகி என விமர்சிக்கப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு

ரங்கசாமி யுடன் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்வதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என திரு நாராயணசாமி வலியுறுத்தினார் இதற்கிடையே என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஜெயலலிதா உயிருடன் இருந்த போது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அஇஅதிமுக வினருக்கு வழங்கிய கட்சி என்ஆர் காங்கிரஸ் என்றும் நெல்லித்தோப்பு சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தலில் தாம் ஏற்கனவே அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்திருப்பதாகவும் கூறினார் முதலமைச்சர் திரு

முன்பு என்ஆர் காங்கிரசுக்கு இருந்த அதே அதிகாரங்கள் தற்போதுள்ள அரசுக்கும் இருக்கவே செய்வதாகவும் இதை நீதிமன்றம் உறுதிப்படுத்திய பின்னரும் நலத்திட்டங்களின் அமலாக்கத்தை முதலமைச்சர் தாமதிப்பது ஏன் என்றும் திரு ரங்கசாமி வினவினார் அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகையில் எதிர்கட்சித் தலைவர் என்றால் எப்படி இருக்கவேண்டும் என்பதற்கு திரு ரங்கசாமி யும் எப்படி இருக்கக் கூடாது என்பதற்கு திரு

க ஸ்டாலி னுமே உதாரணம் என்றார் எம்எல்ஏ பதவியை விற்றுப் பழக்கப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஜான்குமார் இம்முறையும் வெற்றிபெற்றால் பதவியை நல்ல விலைக்கு விற்றுவிடுவார் என்று திரு அன்பழகன் மேலும் குறிப்பிட்டார்

சலனப்பட கலை அறிவியல் கழகத்தின் முன்னாள் தலைவரும் பிரபல ஒளிப்பதிவாளருமான திரு ஜான் பெய்லி விருதுக்குரிய திரைப்படங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான சர்வதேச நடுவர்கள் குழுவின் தலைவராக செயல்படுவார் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பத் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது புகழ்பெற்ற பிரெஞ்ச் திரைப்பட இயக்குனர் திரு ராபின் கேம்ப்பில்லோ சீன திரைப்பட இயக்குனர் திரு ஜாங் யாங் பிரிட்ட்டிஷ் திரைப்பட இயக்குனர் திருமதி லின் ராம்சே ஆகியோர் இணை நடுவர்களாகவும் ஹிந்தி திரைப்பட இயக்குனர் திரு ரமேஷ் சிப்பி இக்குழுவின் இந்திய உறுப்பினர்களாகவும் இடம்பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது

சத்யப்பிரதா சாஹு தெரிவித்துள்ளார் இந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்புப் படையினர் பணியமர்த்தப்பட்டு சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் விக்கிரவாண்டி நாங்குநேரி ஆகிய இரு தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு முழுவதும் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தலைமைத் தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்

இந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு அருண் தெரிவித்துள்ளார்

புதுவையில் சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றாத முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இடைத்தேர்தலில் வழங்கும் வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுவார் என்று அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சியின் கொறடா திரு வையாபுரி மணிகண்டன் வினவியுள்ளார்

நீலகிரி மாவட்டம் அறவங்காடு அருகே மலைச்சாலையில் மரங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மணல் சரிவு காரணமாக மலை ரயில் சேவையும் தற்காலிகமாக நிறுத்திவைக்கப் பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் மழையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசால் அமைக்கப்பட்டுள்ள தங்குமிடங்களை அணுகி தேவையான உதவிகளைப் பெறலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னொசன்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்

இப்போட்டிகளில் தங்கப் பதக்கம் வென்ற இந்திய குத்துச்சண்டை வீரர்களில் விஸ்வநாத் சுரேஷ் பிஷ்வாமித்ரா சோங்தாம் ஆகியோரும் வீராங்கனைகளில் கல்பனா ப்ரீத்தி தாஹியா ஆகியோரும் அடங்குவர்

நரேந்திர மோடி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடைசிக் கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அனுமின்சாரத்தின் நன்மைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு மேம்பட வேண்டுமென பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி தமக்கு எதிராக திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார்